தமிழகத்தில் தொற்றுகாரணமாகபத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு முழுமையாகரத்துசெய்யப்பட்டுள்ளதாகமுதலமைச்சள் திரு எடப்பாடிபழனிசாமிஅறிவித்துள்ளாா்

ஆக்கப்பூர்வமாக இருந்ததாகவும் இந்தபேச்சுகள் தொடரும் என்றும் பாதுகாப்புத்துறைஅமைச்சா் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார்

எடப்பாடிபழனிசாமிஅறிவித்துள்ளார் அனைத்துமாணவா்களும் தேர்ச்சிபெற்றதாகமாநிலமக்களுக்கு ஆற்றியஉரையில் அவா் கூறியுள்ளாா்

மாநிலஅரசின் ஸ்டாப் கொரோனா இணையதளத்தில் மருத்துவமனையில் உள்ளவசதிகள் படுக்கைகளின் எண்ணிக்கை காலியாகஉள்ளபடுக்கைகளின் விவரங்கள் போன்றவற்றைபதிவேற்றம் செய்யவும் தனியர் மருத்துவமனைகள் இசைவினைவழங்கியுள்ளன

உயிரிழப்பு விகிதம் இரண்டு புள்ளிஎட்டு பூஜ்ஜியம் சதவீதமாகஉள்ளது

இதையடுத்து

அதேநேரத்தில் ஐரோப்பா மேற்குபசிபிக் ஆகியபகுதிகளில் நோய்த்தொற்றுகுறைந்துவருகிறது

எல்லைதாவாதொடர்பாகசீனாவுடன் ரானுவரீதியாகவும் ராஜ்ய ரீதியாகவும் நடைபெற்றபேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாகவும் இந்தபேச்சுகள் தொடரும் என்றும் பாதுகாப்புத்துறைஅமைச்சா் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் மகாராஷ்டராமாநில பிஜேபி தொண்டர்கள் மத்தியில் காணொலிகாட்சிவாயிலாகநேற்றுஉரையாற்றியஅவர் மிகவிரைவாகஎல்லைபிரச்சினைக்கு இந்தியாதீர்வைகாணும் என்றுஅவர் தெரிவித்தார் இந்திய சீனஎல்லைபிரச்சினையால் இந்தியாவின் புகழ் உலகில் பாதிக்கப்படக்கூடாதுஎன்பதைபிரதம் திரு

ஜம்மு காஷ்மீர் யூனியன்பிரதேசத்தில் குப்வாராமாவட்டத்தில் தீவிரவாதிகளின் மறைவிடத்தில் இருந்துஏராளமான ஆயுதங்களைபாதுகாப்புப் படையினர் கண்டுபிடித்துள்ளனர்

மாவட்டத்தையொட்டியுள்ளமன்கோட் பகுதியில் இந்ததாக்குதல் பூஞ்ச் நடத்தப்பட்டதாகபாதுகாப்புத்துறைசெய்தித் தொடர்பாளர் கூறியுள்ளார்

இந்ததாக்குதல் காரணமாக இந்தியபகுதியில் உயிரிழப்போ சொத்துகளுக்குசேதம் ஏற்படவோ இல்லைஎன்றும் அவர் தெரிவித்துள்ளார்